நரேந்திரமோடி குற்றம் சாட்டியுள்ளார்

உணவு தினத்தையொட்டி உணவு பாதுகாப்பு நண்பர் திட்டத்தை மத்திய உலக சுகாதாரத்துறை அமைச்சர் டாக்டர் ஹர்ஷ்வர்தன் இன்று தொடங்கி வைத்தார்

வளி மண்டல மேலடுக்கு சுழந்சி காரணமாக குமரி நெல்லை டெல்டா மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது

மகாராஷ்டிராவில் காங்கிரஸ் தேசியவாத காங்கிரஸ் கூட்டணி சந்தா்ப்பவாத ஊழல் கூட்டணி என்று குற்றம் சாட்டிய அவர் இதன்மூலம் இம்மாநில வளர்ச்சி பத்தாண்டுகள் பின்தங்கியதாக குறிப்பிட்டாா் மகாராஷ்டிர மாநிலத்தில் ஒருகாலத்தில் தீவிரவாதமும் வன்முறையும் மிகுந்த காணப்பட்டதாகவும் அங்கிருந்த குற்றவாளிகள் பல்வேறு நாடுகளுக்கு தற்போது சென்று அங்கு வசிப்பதாகவும் சுட்டிக்காட்டினார் இவர்களை தப்ப விட்டது யார் என்றும் அவர் வினவினார் பர்த்தூர் பன்வேல் பகுதிகளில் இன்றும் சத்தாராவில் நாளையும் தமது கட்சி வேட்பாளர்களுக்கு பிரதமர் ஆதரவு கோருகிறார் காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல் காந்தி மகாராஷ்டிராவில் பல்வேறு இடங்களில் தமது கட்சி வேட்பாளர்களுக்கு ஆதரவு திரட்டுகிறார்

முதலமைச்சர் திரு எடப்பாடி கே பழனிசாமி விக்ரவாண்டி தொகுதிக்கு உட்பட்ட காணை மாம்பழப்பட்டு திருக்கை உள்ளிட்ட பகுதிகளில் அஇஅதிமுக வேட்பாளர் திரு

மு க தலைவர் திரு

க ஸ்டாலின் தமது கட்சி வேட்பாளருக்கு ஆதரவாக இப்பகுதிகளில் வாக்குகளை திரட்டுகிறார்

புதுதில்லியில் இன்று உலக உணவு தினத்தின் ஒருபகுதியாக சரியான உணவு என்ற புதிய திட்டத்தை துவக்கி வைத்து பேசிய அவர் உணவுப்பொருட்களில் நெய் மற்றும் உப்பின் அளவை கணிசமாக குறைக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார் உணவு என்ற திட்டத்தின்கீழ் தேசிய உணவு மதிப்பீட்டு அமைப்பு அனைத்து சரியான மாநிலங்களிலும் அடுத்த மாதம் விழிப்புணா்வு நிகழ்ச்சிகளை நடத்தும் என்றும் அமைச்சா் தெரிவித்தார் முன்னதாக மத்திய உணவு அமைச்சகத்தின் கீழ் உணவு பாதுகாப்பு நண்பர் திட்டத்தையும் அமைச்சர் துவக்கி வைத்தார் இதன்படி இத்திட்டத்தின்கீழ் தேசிய உணவு பாதுகாப்பு தர நிர்ணய அமைப்பு உணவு தர மதிப்பீட்டிற்கான பயிற்சிகளை வழங்கும் என்றும் பயிற்சிபெற்ற இளைஞர்கள் பல்வேறு பகுதிகளில் உணவு பாதுகாப்பு நண்பர்களாக நியமிக்கப்படுவார்கள் என்றும் அமைச்சர் தெரிவித்தார் சரியான உணவுப் பழக்கங்கள் மூலம் பட்டினி இல்லாத உலகத்தை உருவாக்க வேண்டும் என்பதை கருப்பொருளாக கொண்டு இந்த ஆண்டு உணவு தினம் கொண்டாடப்படுகிறது

இந்த சட்டப்பிரிவு நீக்கப்பட்ட பின்னர் மனித உரிமைகள் என்பது உலகளாவிய குறிச்சொல்லாக மாறிவிட்டது என்றும் அவர் குறிப்பிட்டார் முள்தரன் ஐக்கிய அரபு எமிரேட்டிற்கு இரண்டுநாள் அரசுமுறை பயணமாக மத்திய வெளியுறவுத்துறை இணை அமைச்சர் திரு

அபுதாபியில் நடைபெற உள்ள அமைச்சர்கள் நிலையிலான கூட்டத்தில் பங்கேற்கும் அவர் ஆசிய நாடுகளைச் சேர்ந்த தொழிலாளர்களின் நலன் தொடர்பான பேச்சு வார்த்தைகளில் ஈடுபடுகிறார் ஹஜ் புனிதப்பயணம் தொடா்பான முன்னேற்பாட்ட பணிகளையும் அமைச்சர் பாா்வையிடுகிறாா்

ஊடக முறைகேடு வழக்கில் கைது செய்யப்பட்டு திஹார் சிறையில் வைக்கப்பட்டுள்ள முன்னாள் மத்திய அமைச்சர் பசிதம்பரத்தை பணபரிவர்த்தனை மோசடி தொடர்பாக அமலாக்க இயக்குநரகம் இன்று மீண்டும் கைது செய்தது சிதம்பரத்தை விசாரணை மேற்கொள்ள தில்லி சிறப்பு நீதிமன்றம் அமலாக்க இயக்குநரகத்திற்கு அனுமதி அளித்ததை தொடர்ந்து இந்நடவடிக்கை சிதம்பரத்தின் நீதிமன்ற காவல் நாளை முடிவடையும் நிலையில் அமலாக்கத்துறையினா் இன்று அவரிடம் விசாரணை மேற்கொண்டு பண மோசடி தடை சட்டத்தின்கீழ் கைது செய்தனா் இதனைத்தொடா்ந்து அவரை மீண்டும் காவலில் வைத்து விசாரிக்க அமலாக்க இயக்குநரகம் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது

ரஞ்சன்டகோகோய் அயோத்தியாவில் ராமர் கோவில் பாபர் மசூதி தொடர்பான வழக்கு விசாரணை இன்று முடிவடையும் என்று உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி ரஞ்சன் கோகோய் தெரிவித்துள்ளார்

மழை வாய்ஸ் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக குமரி நெல்லை மற்றும் டெல்டா மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் திரு

டெங்கு டெங்கு காய்ச்சலை கட்டுப்படுத்த மாவட்ட அளவில் குழுக்கள் அமைத்து அது குறித்த அறிக்கை அளிக்க அனைத்து மாவட்ட ஆட்சியர்களுக்கும் தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது மேலும் பள்ளி மாணவர்களை சுகாதார தூதுவர்களாக நியமிக்க ஆசிரியர்களுக்கு பயிற்சிகள் வழங்கப்பட வேண்டும் என்று உத்திரவிடப்பட்டுள்ளது

ராமன் தெரிவித்துள்ளார் கொண்டலாம்பட்டி மண்டலத்திற்கு உட்பட்ட மணியனூர் எம்

நகர் நெத்திமேடு உள்ளிட்ட பகுதிகளில் டெங்கு காய்ச்சல் விழிப்புணாவு பணிகளை தொடங்கி வைத்து அப்பகுதிகளில் தனியார் நிறுவனங்களில் ஆய்வு செய்தார்

வடகிழக்கு பருவமழை தொடங்க உள்ள நிலையில் பொதுமக்கள் சுற்றுப்புறங்களை சுகாதாரமாக பராமரிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார் மகேஷ்வரன் தமிழகத்தில் அனைத்துறை அரசு ஊழியர்களும் நீர்நிலைகளை புனரமைத்து பராமரிக்க முன்வர என குடிநீர் வடிகால் வாரிய மேலாண்மை இயக்குநர் திரு

மாவட்ட கல்வித்துறை சார்பிலான அறிவியல் கண்காட்சியை அரியலூரிலும் மாவட்ட ஆட்சித்தலைவர் ரத்னா இன்று துவக்கி வைத்தாா்